திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

பிரதிநிதிகளுக்கும் இடையே ஏழாவது கற்று பேச்சுவார்த்தை இன்று புதில்லியில் நடைபெறுகிறது

உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார்ததுறை கூறியுள்ளது

தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசுத் தொகுப்பு விநியோகம் நியாயவிலைக் கடைகளில் இன்று தொடங்கியது

அளித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தரமும் நம்பகத்தன்மையும் இந்திய குறியீட்டுக்கான துண்களாக இருக்க வேண்டுமென்று பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான தேசிய அளவை இயல் மாநாட்டில் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடக்க உரை நிகழ்த்திய அவர் இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களால் நிகழ்த்தப்பட்டுள்ள சாதனைகளை பாரட்டினார்

உலகளாவிய நோய் தொற்றுக்கு தீர்வுகாண நாட்டை முன்னிலைக்கு கொண்டு வந்திருப்பது அறிவியல் தொழில்துறை ஆய்வுக் குழுமமும் மற்ற அறிவியல் கல்விக் கழகங்களும்தான் என்று அவர் குறிப்பிட்டா்

இளம் மனங்களில் அறிவியல் சிந்தனைகளை இதன்மூலம் வளர்க்க முடியும் என்றும் இந்த துறையை நோக்கி அவர்களை ஈர்க்க முடியும் என்றும் பிரதமர் கூறினார் அளவை இயல் பற்றி குறிப்பிட்ட திரு நரேந்திரமோடி அனைத்து நடைமுறைகளுக்கும் இது அடித்தளமாக இருக்கும் என்று தெரிவித்தார் இதன்மூலம் இந்திய பொருட்களுக்கு உலகின் நம்பகத்தன்மை அதிகிக்கும் என்றும் அவா தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு தேவையை அதிகரிப்பது மட்டும் முக்கியமல்ல என்று கூறிய பிரதமா் அவற்றுக்கான ஏற்புத்தன்மையும் அதிகரிக்க வேண்டும் என்றாா் இந்திய பொருட்களின் தர சரிபார்ப்பு தொகுப்புகள் இதற்கு உதவி செய்யும் என்று அவர் தெரிவித்தார் தொழில்துறை சார்ந்த அணுகுமுறையிலிருந்து நுகர்வோர் அடிப்படையிலான அணுகுமுறைக்கு நாடு மாறிக் கொண்டிருக்கிறது என்றும் பிரதமர் கூறினார் உலக அளவில் இந்திய பொருட்களுக்கு ஏற்பு கூடும்போது நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார் அதேபோல் இந்த துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் ஏற்றுமதியும் அதிகிக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார் அறிவியல் தொழில்நுட்பம் தொழில்துறை ஆகியவற்றின் மதிப்பு தொடர்ச்சி எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கியமானதாகும் என்றும் திரு திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் தேசிய அனு வழியிலான கால அளவீட்டு முறை மற்றும் இந்திய தர சிபார்ப்பு தகவல் தொகுப்புகள் ஆகியவற்றையும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமா் நாட்டிற்கு அர்ப்பணித்தாா் மேலும் தேசிய கற்றுச்சூழல் தர நிர்ணய ஆய்வகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் மத்திய புவிசார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்

தேசத்தின் அனைவரையும் உட்படுத்திய வளா்ச்சிக்கு அளவை இயல் என்பது இந்த மாநட்டின் மையப்பொருளாகும் கொச்சி மங்களூர் இடையே குழாய் வழி இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

தனித்துவமிக்க தொழில்நுட்பத்தின் மூலம் இது சாதிக்கப்பட்டுள்ளது குற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் குறைந்த செலவிலும் எரிபொருள் விநியோகத்திற்கு இந்த குழாய் வழி திட்டம் பயன்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த குழாய் வழிப்பாதை செல்லும் பகுதிகளில் உள்ள மாவட்டங்களுக்கும் வர்த்தக மற்றும் தொழில்துறை பிரிவுகளுக்கு இயற்கை ளிவாயு விநியோகம் செய்யப்படும் இத்தகைய குழாய் வழி எரிவாயு திட்டம் காற்று மாசு வினை குறைக்க உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரகக்கும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையே ஏழாவது சுற்று பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது

இந்த தடுப்பூசிகள் பல்வேறு கட்டங்களில் பரிசோதனைகள் செய்யப்பட்டு பாதுகாப்பும் செயல் திறனும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது முதல்கட்டமாக அதிக பாதிப்பு உள்ள முன்னுரிமை பிரிவினர் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி போடப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுகாதார பணியாளா்கள் மற்றும் முன்களப் பணியாளா்கள் முதல் பிரிவில் இடம்பெறுவாா்கள்

இதற்கிடையே இரண்டு வகையான கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளுக்கு அனுமதி அளித்துள்ள மத்திய அரசின் முடிவை மருத்துவ நிபுணர்கள் வரவேற்றுள்ளனர்

தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசுத் தொகுப்பு விநியோகம் நியாயவிலைக் கடைகளில் இன்று தொடங்கியது

இதனை பெறுவதற்காக வழங்கப்பட்ட டோக்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் பொதுமக்கள் நியாயவிலை கடைக்குச் சென்று பொங்கல் பரிசுத் தொகுப்பினை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜி இன்று பதவியேற்றுக் கொண்டார் தமிழக ஆளுநர் திரு பள்வாரிவால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தாா் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சா்கள் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

தெள்கடலோர மாவட்டங்களில் மினமாக மழையும் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலுர் கள்ளக்குறிச்சி அரியலுர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில்நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோவாவில் நடைபெற்று வரும் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது